தெரிவித்துள்ளனர்

ராணுவம் கடற்படை விமானப் படைகளை ஒருங்கிணைத்து முப்படைகளின் தளபதி என்ற பதவியை உருவாக்கவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது குஜாத் கர்நாடகா உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் ஆறாயிரம் கோடி ருபாய் செலவில் அடல் நிலத்தடி நீர் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது ரயில்வே வாரியத்தை மாற்றி அமைக்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்

புத்தில்லியில் இன்று வருடாந்திர ஆகாஷ்வாணி விருதுகளை வழங்கி பேசிய அவர் டிஜிட்டல் வானொலியில் ஒலிபரப்பு துல்லியமாக இருக்கும் என்றும் தொலை தூர பகுதிகளுக்கும் ஒலிபரப்பு சேவைகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் இசை செய்தி பொழுதுபோக்கு என மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரசார் பாரதி தலைவர் டாக்டர் ஏ சூரிய பிரகாஷ் அகில இந்திய வானொலியின் செய்திகள் மிகவும் நம்பிக்கைக்கு உரியவை என்று தெரிவித்தார் ஊழியர்களிடம் பொதிந்துள்ள திறமைகளை வெளிகொணர்ந்து அவற்றை அங்கீகரிக்கும் வகையில் இவ்விருதுகள் மாற்றி அமைக்கப்படும் என்று பிரசார் பாரதி தலைமை நிர்வாக அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை வானொலி நிலைய செய்திப்பிரிவில் பணியாற்றும் திருமதி எஸ் ஜாய் சிறந்த செய்தியாளருக்கான விருதை பெற்றார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் புதிய அரசு அமைக்க மாநில ஆளுநரை சந்தித்து உரிமை கோர உள்ளதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு ஹேமந்த் சோரன் கூறியிருக்கிறார் இதற்காக இன்றிரவு எட்டு மணிக்கு மாநில ஆளுநர் திரு திரவுபதி முர்மோவை சந்திக்க இருப்பதாக ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் முன்னதாக இன்று காலை நடைபெற்ற ஜார்க்கண்ட் முக்கி மோர்ச்சா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஹேமந்த் சோரன் தேர்வு செய்யப்பட்டார் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழத்துக்கள் தெரிவித்துள்ளனர் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் விடுத்துள்ள செய்தியில் அனைவரிடத்திலும் அன்பு பகைவரிடத்தில் பரிவு பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிர்ந்து வாழும் சனோதரத்துவம் ஏற்றத்தாழ்வுகள் அற்ற சமத்துவ சமுகம் போன்ற உள்ளதமான வாழ்க்கை நெறிகளை வழங்கிய ஏசு பெருமான் னாட்டிய பாதையில் உலகம் தழைத்திட நம்மால் இயன்றதை செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ளனர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் அன்பும் அமைதியும் மிக்க வாழ்க்கை அனைவருக்கும் வாய்த்திட வேண்டும் என்பதே கிறிஸ்தமஸ் பெருவிழாவின் நோக்கம் என்றும் அந்த நோக்கம் நிறைவேறிட திமுக என்றும் கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனமர் மருத்துவர் ச ராமதாசு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் உலகில் ஏசு விரும்பிய அமைதி கருணை வளம் ஒற்றுமை மகிழ்ச்சி சகோதாரத்துவம் நல்லினக்கம் உள்ளிட்ட அனைத்தும் பெருவதற்னக உழைக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் உள்பட் பல தலைவர்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர்

இதைமுன்னிட்டு மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனினாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்

இதை முன்னிட்டு அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திராவிடர் கழகத் தலைவர் திரு கி வீரமணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜி ராமகிருஷ்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளாவன் உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை மாநகராட்சியில் வீடுகள் தோறும் திடக்கழிவுகளை சேகரித்த தரம்பிரித்து குப்பை கொட்டும் வளாகங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தனியார் நிறுவனங்கள் ஈடுபட உள்ளன இதற்கான பணி ஆணைகளை உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி இன்று சென்னையில் வழங்கினார்

அரசியல் ஆதாயத்திற்காக தேசிய குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்துவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம்சாட்டயுள்ளார் துத்துக்குடி விமான நிலைத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் தேசிய குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் சிறுபான்மை மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது என்று கூறினார் அந்த மக்களே இந்த நம்பிக்கையுடன் இருக்கும்போது தேவையில்லாமல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்துவதாகவும் அவர் தெரிவித்தார்

நீதிமன்ற அவமதிப்பு விசாரணைக்கு ஆஜராகாத காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக வாரன்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூரில் சிப்காட் வளாகம் அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான இழப்பீட்டு தொகையை உயர்த்தி வழங்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்ததாத மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜாக வேண்டும் என்று உத்தரவிட்டும் அவர் ஆஜாகதாதால் அவருக்கு எதிராக இந்த உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதி திரு பாரதிதாசன் கூறினார்

தஞ்சாவூர் திருவாருர் நாகப்பட்டிம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கூறியுள்ளகு சில் இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது

விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் போட்டி தரவரிசை பட்டியலில் இந்திய அனித் தலைவர் விராட் கோலி முதலிடத்தை தக்க வைத்துக்கொண்டுள்ளார்

பந்துவீச்சாளர் பட்டியலில் ரவீந்திர ஜடேஜா இரண்டாவது இடத்திலும் ஜஸ்பிரிட் பூம்ரா ஆறாவது இடத்தில் உள்ளனர் அணிகள் வரிசையில் இந்தியா முதலிடத்திலும் ஆஸ்திரேலியா இரன்டாவது இடத்திலும் பாகிஸ்தான் மூன்றாவது இடத்திலும் உள்ளன